சென்னை நீங்கலாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோவிட் தொற்று கட்டுக்குள் இருப்பதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

காவிரி டெல்டா குறுவை சாகுபடிக்காக கல்லணை திறக்கப்பட்டது

நாடு நிறுவனங்களுக்கும் ஊரடங்களிலிருந்து பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நோய் தொற்று பாதிப்பு நாளுக்குநாள் அதிகரித்து வருவதை கருத்தில்கொண்டு பிரதமர் முதலமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வது முக்கியத்துவம் பெறுகிறது கோவிட் சூழலில் கடந்த மார்ச் மாதம்முதல் பிரதமர் முதலமைச்சர்களுடன் மேற்கொள்ளும் சுகாதார கட்டமைப்பு வசதி இந்நிலையில் அனைத்து மாநிலங்களும் தனியார் மருத்துவமனைகளில் நோய் தொற்று சிகிச்சையை உகந்த கட்டணத்தில் பொதுமக்களுக்கு வழங்கும் வகையிலான சுகாதார கட்டமைப்பு வசதிகளை உறுதி செய்யவேண்டும் என மத்தியஅரசு கேட்டுக்கொண்டுள்ளது

அமீத்ஷா புதுதில்லி மருத்துவ மனைகளில் கொரோனா சிகிச்சை அளிக்கும் வார்டுகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா அறிவுறுத்தியுள்ளார் முறையான சிகிச்சை வழங்கப்படுவதை கண்காணிக்கவும் நோயாளிகளின் பிரச்னைகளுக்கு இதன்மூலம் தீர்வுகாணவும் முடியும் எனவும் அவர் கூறினார் முதலமைச்சர் திருச்சி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி திருச்சி மாவட்டம் கோ அபிஷேகபுரத்தில் அமைக்கப்பட உள்ள பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சர் ஏ டி பன்னீர்செல்வம் எம்கே தியாகராஜ பாகவதர் ஆகியோருக்கு முழு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபங்களுக்கு சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார்

பெரம்பலூரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி நிசா பார்த்திபன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இதனிடையே சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களை கண்டறிவதற்கான சிறப்பு மருத்துவ முகாம்கள் இன்று நடைபெறுகின்றன

அஇஅதிமுக சார்பில் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனுமீது விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்தது

முன்னதாக திருவெற்றியூர் மண்டலத்தில் பணிபுரியும் நோய் தடுப்பு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கவச உடைகளையும் நோய் தடுப்பு உபகரணங்களையும் அமைச்சர் வழங்கினார்

மாநிலத்தில் நோய் தொற்றால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை குறைத்து கூற வேண்டியதன் அவசியம் அரசுக்கு இல்லை என அமைச்சர் குறிப்பிட்டார்

இவர்கள் மூவரும் கோவை ஈஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

கல்லணை காவிரி டெல்டா மாவட்டங்களின் குறுவை சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது மாநில அமைச்சர்கள் திரு துரைக்கண்ணு திரு காமராஜ் திரு ஓ எஸ் மணியன் ஆகியோர் காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் கொள்ளிடத்தில் மதகுகளை திறந்து தண்ணீரை திறந்துவைத்தனர் இதன்மூலம் இப்பகுதியில் உள்ள மூன்றரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும்